அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் இது ஒலிபரப்பாகிறது

முதலமைச்சர் திருமதி மெஹ்பூபா முஃப்தி தமது பதவியை ராஜினாமா செய்கார்

இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு ராதா மோகன் சிங் இதனை தெரிவித்தார் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து பிரதமா் அவர்களிடம் விவரிப்பார் என்று அவர் கூறினார் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணைஅமைச்சள் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளாா் பிரதமரின் கலந்துரையாடல்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் கிஷன் தொலைக்காட்சி வேளாண் அறிவியல் மையம் மற்றும் பொதுத்சேவை மையம் ஆகியவற்றில் ஒலிப்பரப்பாகும்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் ஆளும் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை பிஜேபி இன்று விலக்கிக் கொண்டதை அடுத்து முதலமைச்சர் திருமதி மெஹ்பூபா முஃப்தி தமது பதவியை ராஜினாமா செய்தார் புநீநகரில் ஆளுநர் திரு என் என் ஒராவிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி மெஹ்பூபா முஃப்தி தொலைநோக்குப் பார்வையுடனே தங்களது மக்கள் ஜனநாயக கட்சி பிஜேபியுடன் கூட்டணி ஆட்சி அமைத்ததாகவும் மக்கள் நலன் கருதியே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் கூட்டணியிலிருந்து விலக பிஜேபி எடுத்துள்ள முடிவு தங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கவில்லை என்றும் தமது கட்சி எதற்காகவும் கொள்கையை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீரில் வேறு எந்த கட்சியுடனும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க தாங்கள் விரும்பவில்லை என்றும் திருமதி மெஹ்பூபா தெரிவித்தார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில பிஜேபி தலைவர் திரு ராம் மாதவ் கூட்டணியிலிருந்து விலகுவதான முடிவு தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு என்று கூறினார் கஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் வகுப்புவாத மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த அம்மாநில அரசு தவறிவிட்டது என்று அவர் கூறினார் இதனிடையே ஜம்மு கஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிக்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது இன்று செய்தியாளா்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவா்களில் ஒருவரான திரு குலாம்நபி ஆசாத் மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பிஜேபி கூட்டணியின் ஆட்சிக்காலத்தில் போர் நிறுத்த ஒப்பந்ததை மீறி எல்லைப்பகுதயில் ஏராளமான வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்துவதாக எந்த தொழிற்சாலையின் மீது புகார் வந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கற்றுக்குழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பணன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குற்றச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எந்தத் தொழிற்சாலை செயல்பட்டாலும் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பெருந்துறை சிப்காட்டில் அமைந்துள்ள தொழிற்சாலைகள் குறித்த புகார்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினருடன் நாளை கலந்து பேசி உடனடியாக தீர்வுகாணப்படும் என்றும் அவர் கூறினார்

தூத்துக்குட ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை மூடுவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது என்றும் அந்த ஆவையில் ஏற்பட்டுள்ள அமில கசிவைத் தடுக்க உடனடி நடவடிக்கை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சேலம் சென்ன இடையேயான எட்டு வழிச்சாலை விரிவாக்கம் தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிடும் என்றும் இதற்கென கையகப்படுத்தும் நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு கருப்பணன் தெரிவித்தார் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு கர்நாடக அரசு பிரதிநிதியின் பெயரை கொடுக்க தவறினால் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு காவிரி நீர் மேலான்மை ஆணையம் அமைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி காவிரி வரைவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் வைத்து நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்திற்கு அம்மாநில பிரதிநிதியை நியமிக்க அவர் காலம் தாழ்த்திவிட்டு இவ்வாறு கூறுவது தமிழகத்தை வஞ்சிக்கும் செயல் என்றும் கூறினார் காவிரி மேலாண்மை வாரியத்தை நாடாளுமன்றத்தின் ஒப்புதலைப் பெற்ற பிறகே அமைத்திருக்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி கூறியிருப்பதை ஏற்க முடியாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார்

காட்பாடியை அடுத்த முத்தரசிக்குப்பம் என்ற இடத்தில் கண்டெய்னர் வாரி மீது கார் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டது

மாநில அரசுத்துறை அலுவலர்கள் வங்கியாளர்கள் நிபுணர்கள் சிறுதொழில் குழும நிர்வாக உறுப்பினர்கள் ஆலோசகர்கள் உள்ளிட்டோர் பயன்பெறும் வகையில் மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர குழுமங்கள் அமைப்புடன் இணைந்து இந்த பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கெரிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி குறித்த செய்திகள்

இன்றிரவு எட்டரை மணிக்கு மாஸ்கோவில் நடைபெற உள்ள மற்றொரு போட்டியில் போலந்து செனகல்லை எதிர்கொள்கிறது இன்றிரவு பதினொன்றரை மணிக்கு நடைபெற உள்ள மற்றொரு ஆட்டத்தில் ரஷ்யா எகிப்தை எதிர்கொள்கிறது